சீனா ஹாங்காங் தவிர சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் இருந்து வரும் அனைத்து விமானங்களும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன

சீனாவை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்புகளை எதிர்கொள்ள அந்நாட்டிற்கு உதவிட இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இத்தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு ஜீ ஜின் பிங்கிற்கு பிரதமர் திரு மோடி கடிதம் எழுதியுள்ளதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக தாய்நாடு திரும்புவதற்கு உதவியதற்காக அற்நாட்டு அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக பிரதமர் தொவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புதிய இந்தியாவை கட்டமைப்பது தொடர்பான பிரதமரின் தொலைநோக்கை நிறைவு செய்யும் வகையில் தொழில்துறையினர் உட்பட அனைத்து தரப்பினருடன் மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று வாத்தக மற்றும் தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் தொடர்பான கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் தொழில்நுட்ப வசதிகளை உருவாக்கி தருவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட முன்னோடித் திட்டங்களின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கை அடைய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வாத்தகம் புரிவதை எளிமையாக்கும் வகையில் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உருவாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை என்பதற்கு பதிலாக ஆண்டுக்கு ஒருமுறை ஜிஎஸ்டியை மாற்றியமைக்கும் திட்டத்திற்கு ஆதரவாக அவர் பேசினார் நாட்டு மக்களுடன் பிரதமர் திரு

முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தின் போஸ்டனர தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதுதில்லியில் வெளியிட்டார் இந்த திரைப்படத்தின் தயார்ப்பாளர் மற்றும் இயக்குநர் மாதுர் பந்தார்கர் திரைப்பட இயக்குநர் ஜாளி மார்ட்டின் ஆகியோருடன் அமைச்சர் இந்த போஸ்டரை வெளியிட்டார் இந்த திரைப்படத்தில் நடிகர் முகமது அலி டாக்டர் கலாமாக நடிக்கிறார் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்திற்கு அருகே தலைவாசல் கிராமத்தில் தொள்ளாயிரம் ஏக்கரில் அமையவுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பண்ணை என கருதப்படும் பண்ணைக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டி பேசினார் இதற்கென தமது சுட்ட ஆலோசனைக் குழுவினருடன் பேச இருப்பதாக அவர் கூறினார் இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துவரும் நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது சென்ற ஆண்டு டெல்டா படுகையில் ஹைட்ரோ கார்பன் தூப்பனப் பணிகளுக்கு மத்திய அரசு உரிமங்கள் வழங்கியதை அடுத்து இத்தகைய கோரிக்கைகள் அதிகரித்து வந்தன டெல்டா பகுதியில் புதிய தரப்பன திட்டங்களுக்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று திரு பழனிசாமி தெரிவித்தார்

நாடு முழுவதும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கம் இன்று தொடங்குகிறது

இந்த இயக்கத்தின் மூலம் நாட்டின் தொன்மையான கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் மற்றும் கைவினைத் தொழில்கள் குறித்து எடுத்துக்காட்டும் வகையில் நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன தேசிய ஒருமைப்பாடு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

தேசிய குடற்புழுக்கள் நீக்கும் தினம் இன்று நாடெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது

மத்திய கசுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் அமவ்படுத்தும் இந்த திட்டம் நாட்டின் குழந்தைகள் மற்றும் பதின்ம வயதினரிடையே குடற்புழுக்களை அகற்றி அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக தேசிய குடற்புழுக்கள் நீக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திட்டத்தினால் குடற்புழு பொது சுகாதார பிரச்சினையாக மாறுவது தவிர்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை காரணமாக பள்ளிக்குச் செல்லாமல் நிற்பது குறைந்து ஆரோக்கியம் ஊட்டச்சத்து கற்றல் நிலைகள் மேம்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது

மகாராஷ்டிரா நிர்மான் சமிதி தலைவர் திரு ராஜ்தாக்ரே குடியுரிமை திருத்தச்சட்டம் உத்தேச தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இவற்றுக்கு எதிராக நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்

இதனை தெரிவித்த மும்பை காவல்துறை இணை ஆணையாளர் திரு சந்தோஷ் ரஸ்தோகி இந்த உயர் தரமுள்ள போலி நோட்டுகள் பாகிஸ்தானிலிருந்து துபாய் வழியாக இந்தியாவுக்கு கொண்டுரவரப்பட்டுள்ளன என்று கூறினார்

வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை பங்களாதேஷ் முதன்முறையாக வென்றுள்ளது

இப்போட்டியில் டாஸ்வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது